என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

தை அமாவாசை தினம் இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்படுகிறது

சென்னையில் இன்று பேசிய அவர் கோவிட் சூழலை கருதி வாக்குப்பதிவின் போது பாதுகாப்பான இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பதால் வாக்குப்பதிவிற்கு கூடுதலாக ஒரு மணிநேரம் அளிக்கப்படும் என்று கூறினார்

சட்டமன்ற தேர்தலின் போது பிற மாநில அதிகாரிகள் தமிழகத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் சட்டப்பேரவை தேர்தலுடன் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலும் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்துவதே தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் என்றும் திரு சுனில் அரோரா கூறினார்

இதனிடையே திமுக தலைவர் திரு

நாளை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் அவர் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார்

ஈரோடு மாவட்டம்

வி சண்முகம் இன்று வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இத்திட்டத்தின் மூலம் பெண்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வருவதாக கூறினார்

தங்கமணி இன்று அடிக்கல் நாட்டினார்

சேவூர் ராமச்சந்திரன் இன்று திறந்துவைத்தார் மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த அவர் ட்விட்டர் முகநூல் வாட்ஸ்அப் தளங்களை லட்சக்கணக்கானோர் பின்பற்றுவதாகவும் வர்த்தக அலுவல்கள் மூலம் வருமானம் ஈட்ட அனுமதிக்கப்படுவதாகவும் கூறினார்

ஸ்மிருதி இரானி திரு பியூஷ்கோயல் திரு ரமேஷ் பொக்ரியால் ஆகியோர் இணைந்து புதுதில்லியில் இன்று இந்த இணையதளத்தை தொடங்கி வைக்கின்றனர்

ராமநாதபுரம் கார்த்திகேயன் வாய்ஸ் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி கடல் மற்றும் கோடியக்கரை ஆதிசேது கடற்கரையிலும் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடற்கரையிலும் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் இந்நாளையொட்டி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் மூலஸ்தான நடை அதிகாலையில் திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனத்துடன் அபிஷேக அராதனைகள் நடைபெற்றன திருச்செந்தூர் தாத்துக்குடி கடலிலும் நெல்லை தாமிரபரணி ஆற்றிலும் மக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு நோத்திக்கடன் செலுத்தினர்